இருப்பினும் கனமழைக்குவாய்ப்பு இருப்பதாகவானிலைஅறிக்கைகூறுகிறது

வாக்காளர் பட்டியலில் திருத்தம் மேற்கொள்வதற்கானசிறப்பு முகாம் நாளைநடைபெறுகிறது

சென்னையில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் வளிமண்டலமேலடுக்குசழற்சிவலுவிழந்ததால் மேற்குதொடர்ச்சிமலையைஒட்டியமாவட்டங்களில் அதிககனமழைக்குவாய்ப்பு இல்லைஎன்றார் இருப்பினும் கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்பதால் கன்னியாகுமரி லட்சத்தீவு மாலத்தீவு கடற்பகுதிகளுக்குநாளைமறுநாள் வரைமீனவர்கள் செல்லவேண்டாம் எனஅறிவுறுத்தியுள்ளார் கன்னியாகுமரி மாலத்தீவு தெற்குகேரளகடற்கரைஉள்ளிட்டபகுதிகளில் கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என்றும் மூன்றுமுதல் மூன்றரைமீட்டர் உயரம் வரைஅலைகள் எழும்பக்கூடும் என்றும் இன்றமாலைவெளியிடப்பட்டமீனவர்களுக்கானசிறப்பு வானிலைஎச்சரிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தீவிரகனமழைஎச்சரிக்கைதிரும்பப் பெறப்பட்டாலும் கனமழைக்குவாய்ப்பு இருப்பதாகஅவர் கூறினார் இதனிடையே வங்கக்கடலில் நாளைமறுநாள் குறைந்தகாற்றழுத்ததாழ்வுப்பகுதிஉருவாகவாய்ப்புள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாகமாநிலத்தில் அன்றையதினம் வடகிழக்குபருவமழைதொடங்கக்கூடும் என்றும் வானிலைஆய்வு மையம் கூறியுள்ளது வடகிழக்குபருவமழையினால் மாணவர்கள் பாதிக்கப்படாததைமாநிலஅரசஉறுதிசெய்யும் என்றுபள்ளிக் கல்வித்துறைஅமைச்சா் திருகே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளாா் ஈரோடுமாவட்டம் லக்கம்பட்டியில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் இதற்கெனகுழுக்கள் அமைக்கப்பட்டாரப்பதாகத் தெரிவித்தார் மாநிலஅரசுஅனைத்துறைகளிலும் சிறப்பாகசெயல்பட்டுவருவதாகவும் அமைச்சர் கூறினார் மாநிலம் முழுவதும் மூவாயிரம் பள்ளிகளில் அடுத்தமாதத்திற்குள் ஆறு முதல் எட்டுவகுப்புகளுக்கு ஸ்மாா்ட் வகுப்பறைகள் அறிமுகப்படுத்தப்படும் என்றாா்

இந்தமாநிலங்களில் தேர்தல் நடத்தைவிதிமுறைகள் உடனடியாகஅமலுக்குவருவதாகதேர்தல் ஆணையம் கூறியுள்ளது திருப்பரங்குன்றம் மற்றும் திருவாரூர் சட்டப்பேரவைதொகுதி இடைத்தேர்தலுக்கானதேதிபின்னர் அறிவிக்கப்படும் என்றுதேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இந்ததேர்தல்களில் யாருக்குவாக்களித்தோம் என்பதைஅறிந்துகொள்ளும் வசதியுடன் கூடிய மின்னணுவாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படும் என்றுதெரிவிக்கப்பட்டுள்ளது வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் நீக்கல் உள்ளிட்டபல்வேறுபணிகளைமேற்கொள்வதற்கானசிறப்பு முகாம் நாளைமாநிலம் முழுவதும் நடைபெறவுள்ளது

கடந்தமாதம் ஒன்றாம் தேதிவெளியிடப்பட்டவரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டவர்கள் தங்கள் பெயர்களைசேர்த்துக் கொள்ளவும் பெயர் நீக்கம் முகவரிமாற்றம் உள்ளிட்டதிருத்தங்களைமேற்கொள்ளவும் இதற்கெனஉரியபடிவத்தைவாக்குச்சாவடிஅதிகாரியிடம் பெற்றவிண்ணப்பிக்கலாம்

பெட்ரோல் விலைநிர்ணயம் டீசல் செய்யும் அதிகாரத்தைஎண்ணெய் நிறுவனங்களிடமிருந்துதிரும்பப்பெறமத்தியஅரசுநடவடிக்கைஎடுக்கவேண்டும் என்றுமக்களவைதுணைத் தலைவர் திருதம்பிதுரைகூறியுள்ளார்

இன்று புதுதில்லியில் நிகழச்சிபேசியஅவர் இது தொடர்பாகமத்திய அரசுமேற்கொண்டசிலநடவடிக்கைகளைபட்டியலிட்டார் நாட்டின் பொருளாதாரவளர்ச்சிஉரியபாதையில் சென்றுகொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்

மாலைஐந்தரைமணிக்குதொடங்கியநிகழ்ச்சியில் இந்துஸ்தான் இசைக் கலைஞர் பண்ட் ரோணுமஜூம்தாரின் புல்லாங்குழல் இசைநிகழ்ச்சிதற்போதுநடைபெற்றுவருகிறது இரவு ஏழேகால் மணிக்குகர்நாடக இசைப் பிரிவில் விதுஷிமண்டசுதாராணிபாட்டு இடம்பெறுகிறது

மாவட்டத்தில் விவசாயிகளின் வருமானத்தை இருமடங்காக்கும் திட்டத்தின்கீழ் அரியலுார் பல்வேறுபணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன சொட்டுநீர் பாசனதிட்டத்தின்கீழ் மத்தியஅரகஉதவிபெற்றபயனாளிகள் தங்கள் வாழ்வாதாரம் இத்திட்டத்தால் மேம்பட்டுள்ளதாகஎமதுசெய்தியாளர் ராம்குமாரிடம் தெரிவித்தனர்

அஸ்வின் அபாரமாகபந்துவீசிநான்குவிக்கெட்களைவீழ்த்தினார்